மத்திய பிரதேச சுட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை உறுதியாக கூறமுடியாத நிலையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார்

உலக மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கிளை கொண்டுள்ள சார்க் மண்டலம் சுகாதார வசதிகளை பொருத்தவரை குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ளவேண்டிய நிலையில் உள்ளது என்றார் மிகவும் தொன்மையான மக்கள் உறவுகளை கொண்டுள்ள இந்த மண்டலத்தில் நாம் ஒன்றாக செயல்பட்டு ஒன்றாக வெற்றிபெற வேண்டும் என்று கூறினார்

இந்தியா முதலில் ஒரு கோடி அமெரிக்க டாலரை இந்த நிதியத்திற்கு வழங்கும் என்றார் மேலும் மருத்துவர்கள் நிபுணர்கள் ஆகியோரைக் கொண்ட விரைவு செயல்குழுவை உரிய கருவிகளுடன் அமைத்து வருவதாக குறிப்பிட்ட திரு மோடி இந்த குழுவினர் உருப்பு நாடுகள் விரும்பும் இடத்திற்கு அனுப்பிவைக்கப்படுவார்கள் என்று கூறினார் சார்க் அமைப்பிள் ஒத்துழைப்பு உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் முன்னெச்சரிக்கையுடன் செயவ்பட வேண்டும் ஆனால் பீதியடைக்கூடாது என்பதையே நமது வழிகாட்டும் மந்திரமாக இருக்க வேண்டும் என்றார் அவர்

மாநிலங்களின் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துதல் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் பணியாளர்கள் வீட்டிலிருந்தே வேலைகளை செய்தல் ஆகிய நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார்

உத்ராகண்ட் மாநிலத்தில் முதலாவதாக ஒருவருக்கு இத்தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தவா மேலும் ஒரு நபர் பாதிக்கபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது

ராஜஸ்தானில் இருவருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா பஞ்சாப் மாநிலங்களில் தவா இருவருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆவோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

முதலாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளில் புதிதாக துவைக்கப்பட்ட கம்பளிகளை வழங்குமாறும் அவசரத் தேவைக்கு துவைக்கப்பட்ட படுக்கை விரிப்புகளை வைத்திருக்குமாறும் வாரியம் உத்தரவிட்டுள்ளது குஜராத்தில் கல்வி நிறுவனங்கள் திரையறங்குகள் நீச்சள் குளங்கள் ஆகியவற்றை இரண்டு வார காலத்திற்கு மூடிவைக்க மாநில அரசு மூடிவு செய்துள்ளது

எளினும் வாரியத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆசியரியரும் இடம்பெற்றிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

மத்திய பிரதேசத்தில் திரு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் நிலைமை இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் முடிவு செய்யப்படுகிறது பேரவையில் இன்று முதலமைச்சர் தமது அரசின் மீதான நம்பிக்கை வாக்கை பெற வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு லால்ஜி டாள்டன் உத்தரவிட்டிருந்தார் இன்று பேரவையில் ஆளுநரின் உரை முடிவடைந்தவுடன் நம்பிக்கை வாக்கை கோருமாறு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்

இன்றைய கூட்டத்தில் அனைத்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் பங்கேற்று அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என அந்த கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது முதலமைச்சரின் இல்லத்தில் நேற்றிரவு ஆளும்கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேரவையில் தங்களது அணுகுமுறை குறித்து விவாதிக்கப்பட்டது இதனிடையே காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரிடம் தங்களது ராஜினாமாக்களை மீண்டும் சமர்ப்பித்து அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார்கள்

அஸ்ஸாம் மாநிலத்தில் மின்னல் தாக்கி உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க முன்கூட்டியே மின்னல் எச்சரிக்கை வழங்கும் அமைப்புகளை மாநில அரசு நிறுவியுள்ளது அஸ்ஸாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய முதன்மை நிர்வாக அதிகாரி திரு எம் மணிவண்ணன் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார்

மேற்குவங்கத்தில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தல்களை முன்னிட்டு மாநில தேர்தல் ஆணையம் இன்று கொல்கத்தாவில் அனைத்துக்கூட்சி கூட்டத்தை நடத்தவுள்ளது கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையாளர் திரு சவ்ரவ் தாஸ் தலைமையேற்கிறார் இந்த தேர்தல் நடத்துவது குறித்து மாநில நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளுடன் ஆணையம் எற்கனவே பேச்சு நடத்தியுள்ளது இன்றைய கூட்டத்தில் தேர்தல் தேதிகளை நிர்ணயிப்பதில் பத்து அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர்

சீனாவுக்கு அடுத்த படியாக இத்தாலியின்தான் உயிரிழப்பு மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது

நோய் தொற்று ஏற்பட்டபின் ஒரே நாளில் ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு இதுவாகும்

கடன்களுக்காள வட்டி வீதத்தை பூஜ்யத்திலிருந்து பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக நிர்ணயித்துள்ளது

இங்கிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தைவானின்டாய் ட்ஸு யிங் பட்டம் வென்றார்